வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மேலாளர் திரு குல்ஷ்ரேஸ்தா கூறியுள்ளார்

மயமான கலைநிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்துக்கொடுத்த பாதையில் ஏழை எளிய மக்களின் நலனையே குறிக்கோளாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர் மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில்மேற்கு நீதிமன்ற கூடுதல் கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் ஒற்றுமை உணர்வையும் நல்லிணக்கத்தையும் தமது கொள்கையாக கடைப்பிடித்தவர் அம்பேத்கர் என்று குறிப்பிட்டார் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சில கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாக குறிப்பிட்ட திரு மோடி தமது அரசு அவரின் லட்சிய தொலைநோக்குப் பார்வையை நனவாக்குவதற்கான பணியை செய்து வருவதாக கூறினார் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டு கொள்கையை ரத்து செய்யும் முயற்சியில் பிஜேபி ஒருபோதும் ஈடுபடாது என்று அதன் தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பவானிபட்னாவில் பொதுக்கூட்டம் ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் வகுத்து கொடுத்த இடஒதுக்கீட்டு கொள்கையை யாரும் மாற்ற முடியாது என்றார் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மறுஆய்வு மனு தாக்கல் செய்ய முன்வந்துள்ள நிலையில் எஸ்சி எஸ்டி அமைப்பினரை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தூண்டிவிடுவதாக அவர் குற்றம்சாட்டினார் அரசியல் சாசனத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்ததை கட்டிக்காட்டிய திரு அமித்ஷா இடஒதுக்கீட்டு கொள்கையில் மாற்றம் செய்ய பிஜேபி ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் கூறினார்

மக்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு சென்று காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி முழக்கமிட்டனர் பல முறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகும் இயல்பு நிலை திரும்பாததால் அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மக்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார் மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்தது அவை கூடியதும் அஇஅதிமுக திமுக தெலுங்கு தேசம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவையின் மையப் பகுதிக்கு சென்று முழக்கமிட்டனர் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு அமைதி காக்குமாறு எதிர்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார் ஊழல் தடுப்பு சுட்டத் திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கடும் அமளிக்கிடையே பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது தலித் மக்களின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றார் தொடர்ந்து அமளி நிலவியதால் மாநிலங்களவை பல முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை அஇஅதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று நாடாளுமன்ற அஇஅதிமுக கட்சித்தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் புத்தில்லியில் இன்று கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா ஜனநாயக நாடு என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிமீர் ஒழுங்காற்று குழுவையும் அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார் மக்களின் உணர்வுகளை மத்திய அரசிடம் கொண்டு செல்லும் நோக்கில் அறவழியிலேயே போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் பொது மக்களும் அரசியல் கட்சிகளும் வன்முறைக்கு இடம் தராமல் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட வேண்டும் என்றும் திரு தம்பிதுரை தெரிவித்தார் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களுக்காள விருதுகளை தமிழக அரசு இன்று அறிவித்துள்ளது

இவர்களுக்கான விருதுகளை நாளை சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்க உள்ளார்

தமிழக காவல் துறை பாதுகாப்பு அளிக்கும் பணியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் இன்று காவல் துறை பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் பேசிய அவர் காவல் துறை எவ்வித குறுக்கீடும் இன்றி கதந்திரமாக செயல்படுவதற்கான சூழலை தமிழக அரசு அமைத்துக் கொடுத்துள்ளதாக கூறினார் காவல் துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகக் கூறிய அவர் காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சிறப்பாக பணியாற்றிய காவல் துறையினருக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தில் முதன்முறையாக கற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத பேட்டரி இரு சக்கர வாகன விற்பனை நிலையத்தை மாநில அமைச்சர் திரு பாலகிரஷ்ணா ரெட்டி பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் ஆகியோர் இன்று ஒசூரில் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாலகிருஷ்ணா ரெட்டி உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின்கீழ் மானிய உதவியுடன் இந்த இரு சக்கர வாகனம் விற்பனைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் பொது மக்களிடையே தூய்மை இந்தியா மற்றும் கற்றுக்குழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாகவே மாநில அரசு மத்திய அரசுடன் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் பெட்ரோலுக்கு மாற்றாக வந்துள்ள இந்த பேட்டரி இரு சக்கர வாகனத்தால் புகை மாசு முற்றிலுமாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தென்தமிழகத்திற்கு தேவைக்கேற்ப கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆர் கே குல்ஷ்ரேஸ்தா கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் சென்னை மதுரை இடையே இரண்டாவது ரயில்பாதை அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து சென்னை தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி செங்கோட்டைக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே பாரம்பரிய ரயிலான நீராவி எஞ்சின் ரயில் இயக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் மாவட்ட காவல் துறை கண்காணிப்பாளர் திரு சிவக்குமார் மாநில வனச்சரக பாதுகாப்பு அலுவலர் திரு உதயன் உள்ளிட்டோருடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு அதுல்ய மிஸ்ரா குரங்கணி தீ விபத்தக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை தயாரிக்கப்பட்டு மாநில அரசிடம் தாக்கல் செய்வதற்கு முழு அளவில் முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக உள்ளதால் இங்கு நேரடியாக விசாரணை நடத்தப்படுவதாகவும் திரு அதுல்ய மிஸ்ரா தெரிவித்தார் தருமபுரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் பல்வேறு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பல இடங்களில் ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டங்களும் உண்ணாவிரதப் போராட்டமும் நடைபெற்றன தமிழகத்தில் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான அரசு அமைந்திட பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் அரசுகள் தமிழகத்திற்கு துரோகம் விளைவித்ததாக குற்றம்சாட்டினார் மேகதாதுவில் அணை கட்டும் நடவடிக்கைகளை திமுக ஏன் எதிர்க்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக மூடுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் துத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் மக்களை பாதிக்கின்ற இந்த ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என்றார் ஸ்டெர்லைட் ஆலையை முற்றுகையிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது முன்னதாக செய்யப்பட்டனர்

இந்தியா சார்பில் பேட்மின்டன் வீராங்கனை பி வி சிந்து தேசியக்கொடியை தொடக்க விழா அணிவகுப்பில் ஏந்தி சென்றார்

இங்கிலாந்து